பாமக பிஜேபிபோட்டியிடும் தொகுதிகள் குறித்தவிவரங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன திமுககூட்டணியில் அகில இந்திய ஃபார்வர்டுபிளாக் கட்சிக்குஒருதொகுதிஒதுக்கப்பட்டுள்ளது

தேசியசப் ஜுனியர் மகளிர் ஹாக்கிப்போட்டி இன்று ஜார்கண்டில் தொடங்கியது

திருகேபிஅன்பழகன் பாலக்கோடுதொகுதியிலும் இதன்படி மாநிலஅமைச்சர்கள் திருசேவூர் ராமச்சந்திரன் ஆரணியிலும் டாக்டர் சரோஜாராசிபுரத்திலும் திரு தங்கமனிகுமாரப்பாளையம் தொகுதியிலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திருகே ஏ செங்கோட்டையனும் மீன்டும் போட்டியிடுகின்றனர்

சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானதிமுகதலைமையிலானகூட்டணியில் அகில இந்திய ஃபார்வர்டுபிளாக் கட்சிக்குஒருதொகுதிஒதுக்கப்பட்டுள்ளது

மக்கள் நீதிமய்யத்தின் வேட்பாளர் பட்டியலும் சற்றுமுன் வெளியிடப்பட்டது இதன்படி அண்ணாநகர் தொகுதியில் அக்கட்சியின் துணைத்தலைவர் திருபொன்ராஜும் விருகம்பாக்கம் தொகுதியில் திருசிநேகனும் போட்டியிடுகின்றனர்

பத்திரிகைதகவல் அலுவலகத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ளதேர்தல் கையேட்டினை இன்றுசென்னையில் வெளியிட்டுஅவர் பேசினார்

தமிழகத்தைபொறுத்தவரைதேர்தல்கள் பொதுவாகஅமைதியாகநடைபெற்றுவருவதைஅவர் சுட்டிக்காட்டினார்

மின்னுவாக்குப்பதிவு இயந்திரத்தையள்படுத்துவதால் வாக்காளர் அனைவருக்கும் கையுறைவழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தேர்தல் நடத்தைநெறிமுறைமீறல் தொடர்பான புகார்களைபொதுமக்கள் அதற்காகஅறிவிக்கப்பட்டகைபேசிசெயலியில் தெரிவிக்கலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

தேர்தல் கூட்டங்களில் பங்கேற்பதற்காகபொதுமக்களைசரக்குவாகனத்தில் அழைத்துசென்றால் கடுமையானநடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றுபோக்குவரத்துஆணையர் எச்சரித்துள்ளார் அனுமதிக்கப்பட்டபயணிகள் வாகனங்கள் மட்டுமே இதற்காகபயன்படுத்தப்படவேண்டும் என்றும் அவர் இன்றவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் கூறியுள்ளார் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இதனைமீறும் அருகில் உள்ளகாவல்நிலையத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்

இதுதொடர்பாளமலுவினைவிசாரணைசெய்ததலைமைநீதிபதி சஞ்ஜீப் பானர்ஜி

நாட்டின் பெருமைமிகுபல்கலைக்கழகங்களில் ஒன்றாகதிருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உருவெடுத்துள்ளதாககுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்றதிருக்குறளைமேற்கோள்காட்டிஅவர் பேசினார்

மகளிர் அனைத்துதுறைகளிலும் தடைகளைகடந்துசாதனைகளைபடைத்துவருவதாகவும் அவர் கூறினார்

நவீனகற்றல் மற்றும் பாரம்பரியத்தில் சிறந்தவற்றைஒருங்கிணைத்தேசியகல்விக்கொள்கைஉருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திருராம்நாத் கோவிந்த் கூறினார்

துணைதலைமைதொழிலாளர் ஆணையர் திருமுத்துமாணிக்கம் தலைமையில் இன்றுசென்னையிலநடைபெற்ற இந்தபேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் சும்மேளனத்தின் பிரதிநிதிகளும் வங்கிநிர்வாகிகள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர்

மாவட்டச் செய்திகள் மதுரைமாவட்டத்தில் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியத்தைவலியுறுத்தும் வகையில் கலைநிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுவருகிறது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உரியஆவணங்கள் இன்றிகொண்டுசெல்லப்பட்டஒருவட்சும் ரூபாய் மதிப்பிலானகாப்பர் பானைகளைஅதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்

விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பாரம்பரியஒயிலாட்டக்கலை மூலம் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது கன்னியாகுமரியில் முதன் முறையாகவாக்களிப்பவர்களுக்குநேரடிசெயல்முறைவிளக்கம் இன்றுவழங்கப்பட்டது